எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

புதுச்சேரியில் கொரோனா தொற்று அபாயகரமான அளவுக்கு இல்லையென்றாலும் அத்தகைய சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே கட்டுப்பாடுகள் என்று துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தர்ராஜன் கூறியுள்ளார்

பால் கேட்டுக்கொண்டுள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று அதிகரித்து வருவது குறித்து மக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் முகக் கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது கைகளை சுத்தமாக வைத்திருப்பது போன்றவைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்

ஏனாமில் புதிதாக யாருக்கும் பாதிப்பு இல்லை

ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இன்று வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது

பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் முன்னதாக கள்ளழகர் ஆண்டாளுக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் இன்று காலை நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியும் இந்த நிகழ்ச்சி கோவிட் தொற்று நோய் காரணமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் பக்தர்கள் இன்றி நடத்தப்பட்டது இந்த வைபவம் கோவில் இணையதளத்தில் நேரலையாக ஒளிப்பரப்பப்பட்டது

காணொளி வாயிலாக அவர் தேக் பகதூரை வழிபடுகிறார்

புதுச்சேரியில் கொரோனா தொற்று அபாயகரமான அளவுக்கு இல்லையென்றாலும் அத்தகைய சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே கட்டுப்பாடுகள் என்று துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தர்ராஜன் கூறியுள்ளார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது